தூய்மை பாரத இயக்கம் உலகிலேயே மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோதி பெருமிதம் தெரிவித்துள்ளார்

நாளை தொடங்குகின்றன

ராம்நாத் கோவிந்த் குடியரசுத்துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோதி காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராகுல்காந்தி ஐ

பொதுச்செயலர் ஆண்டனியோ குட்ரெஸ் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் சர்வ மத பிரார்த்தனைகளும் நடைபெற்றன காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அனைத்து மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டு தூதரகங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன பிரதமர் உலகிலேயே மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக தூய்மை பாரத இயக்கம் உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோதி பெருமிதம் தெரிவித்துள்ளார்

அரசியல் தலைமை பண்பும் மக்களின் பங்களிப்பும் இத்தகைய இயக்கங்களுக்கு அடிப்படை தேவை என்று எடுத்துரைத்த பிரதமர் மத்திய அரசு தற்போது சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளித்துவருவதாக எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய ஐ

பொதுச்செயலர் ஆண்டனியோ குட்ரெஸ் தூய்மை பாரத இயக்கம் காந்தியடிகளுக்கு அளிக்கும் சிறந்த மரியாதை என்றார் தாய்மைக்கு முக்கியத்துவம் அளித்துவரும் பிரதமர் திரு நரேந்திரமோதியையும் அவர் பாராட்டினார்

நகர்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி தூய்மை பாரதத்தின் வெற்றிக்கு அனைத்து தரப்பு மக்களின் பங்களிப்பே காரணம் என்றார் தூய்மை பணிகளில் சிறப்பாக ஈடுபட்ட மாநிலங்களுக்கும் தனியார் அமைப்புகளுக்கும் பிரதமர் விருதுகளை வழங்கினார் காந்தியடிகள் சென்னை சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள காந்தி சிலைக்கு கீழே வைக்கப்பட்டுள்ள காந்தியடிகளின் திருவுருவ படத்திற்கு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்நாளை ஒட்டி சென்னை காமராஜர் சாலையில் உலக அமைதியை வலியுறுத்தும் மிதிவண்டி பேரணியை மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு இன்று கொடியசைத்து துவக்கிவைத்தார்

பொன்ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அண்ணல் காந்தியடிகளின் பிறந்த நாளை ஒட்டி தூய்மை இந்தியா விழிப்புணர்வு பேரணியை மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் இன்று தொடங்கிவைத்தார்

பின்னர் தூய்மை இந்தியா ஒரு சாதனை இந்தியா என்ற கருத்தரங்கில் பங்கேற்ற அவர் தூய்மை இந்தியா திட்டம் ஒவ்வொரு வீட்டிலிருந்து தான் முதலில் துவங்க வேண்டும் என்றார் காந்தி ஜெயந்தி மாவட்டம் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தமிழகத்தில் கதர் விற்பனை அங்காடிகளில் அமைந்துள்ள காந்தியடிகளின் சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டு தீபாவளி சிறப்பு விற்பனையும் தொடங்கப்பட்டது மதுரை காதி விற்பனை நிலையத்தில் மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு

மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் நடைபெறும் அறிவோம் அண்ணல் காந்தியடிகளை என்ற தலைப்பிலான கண்காட்சி இன்று நடைபெறுகிறது

அரியலூர் காதி விற்பனை நிலையத்தில் காந்தியடிகளின் திருவுருவ படத்திற்கு அரசு தலைமை கொறடா திரு

முன்னதாக கதர் விந்பனை நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பெரம்லூர் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி வே சாந்தா தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை இன்று தொடங்கிவைத்தார் திண்டுக்கல்லில் காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

வினய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கிராம் பல்கலைகழகத்தில் துணைவேந்தர் திரு

பொதுமக்கள் விழாக்காலங்களில் கதர் ஆடைகளை அணிய முன்வர வேண்டும் என தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அண்ணாதுரை கேட்டுக்கொண்டுள்ளார்

கடலூரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அன்புச்செல்வன் நாமக்கல்லில் திருமதி ஆசியா மரியம் தேனியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பல்லவி பல்தேவ் ஆகியோர் தீபாவளி சிறப்பு விற்பனையை தொடங்கிவைத்தனர் மலை ரயில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு உதகையில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் மலை ரயிலில் சிறப்பு பயணம் மேற்கொள்ளப்பட்டது

காந்தியடிகளின் கிராம ஸ்வராஜ் இயக்கத்தை நினைவு கூறும் வகையில் ஊராட்சியின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்படுகிறது

இந்நாளை ஒட்டி குடியரசுத்தலைவர் திருராம்நாத் கோவிந்த் டிவிட்டரில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பசுமை புரட்சியை உருவாக்குவதில் லால்பகதூரின் ஆளுமை போர்கால யுக்திகள் நேர்மை உள்ளிட்டவைகள் இன்றளவும் உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார்

நெல்லை சந்திப்பு ரயில்நிலையத்திற்கு முன்பு உள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு பிஜேபி திருமதி தமிழிசை சௌந்தா்ராஜன் மாலை அணிவித்து மாநில தலைவர் மரியாதை செலுத்தினார் தமிழிசை நெல்லை மாவட்டத்தில் தாமிரபரணி புஷ்கர விழாவை மாநில அரசு அரசு விழாவாக நடத்த வேண்டும் என பிஜேபி மாநிலத்தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தர்ராஜன் கேட்டுக்கொண்டுள்ளார்

ஜெயகாந்தன் தெரிவித்துள்ளார்

செஸ் அனைத்திந்திய ரயில்வே செஸ் போட்டிகள் திருச்சியில் நாளை தொடங்குகின்றன